நாராயணசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார்

ஏழை எளிய மக்களுக்கு நிரந்தர வீடு கிடைக்கச் செய்வது வறுமைக்கு எதிரான போராட்டத்தின் முதல் படியாகும் என்று பிரதமர் தரு

மகாராஷ்ர மாநிலம் ஷிர்டி யில் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவியை வழங்கிய பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் இதைத் தெரிவித்தார்

விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் இதற்காகவே விவசாய விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

நரேந்திரமோடி ஸ்ரீ சாய்பாபா சமாதியின் நூற்றாண்டை குறிக்கும் வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டார்

வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாயக் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

சபரிமலை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிப்பது குறித்து நடைபெறும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது நீலக்கல் பம்பை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது இதையடுத்து சபரிமலை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது பல்வேறு மத அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்த அர்த்தால் போராட்டத்தை அடுத்து விசேஷ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன

இந்தப் பெண்களை சபரிமலைக்குள் அனுமதிக்க பக்தர்கள் மறுத்துவிட்டனர் இந்த இருவரும் பின்னர் இருப்பி அனுப்ப அரசு உத்தரவிட்டதை அடுத்த போலீசார் இவர்களை திரும்ப செல்லுமாறு கேட்டுக் கொண்டனர் இதற்கிடையில் ஐயப்பன் திருக்கோவில் பாரம்பரிய நடவடிக்கைகளுக்கு தடங்கல் ஏற்பட்டதாக நிருபிக்க முடிந்தால் கோவில் நடை சாத்தப்படும் என்று கோவில் தந்திரி தெரிவித்துள்ளார் சபரிமலைக்கு வரும் பக்தர்களக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கேரள மாநில அறநிலையத் துறை அமைச்சர் திரு கடகம்பள்ளி சுரேந்திரன் கூறியுள்ளார்

புதுவையில் தொழில் நிறுவனங்களிடம் இருந்து சமுதாய பொறுப்பு நிதி பெறும் விஷயத்தில் ஆளுநர் மாளிகை அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்துவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிதியைப் பெற எந்தவித அதிகாரமும் இல்லாத போது ஆளுநர் மாளிகை எவ்வாறு இதை வதுலித்தது என்பதை ஆளுநர் விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த நிதியை வதல் செய்ய அதிகாரிகள் எவ்வாறு நியமிக்கப்பட்டார்கள் என்பதையும் ஒப்பந்தப் புள்ளிகளோ பொதுப் பணித்துறையின் ஒப்புதலோ இல்லாமல் எவ்வாறு இந்த நிதி பயன்படுத்தப்பட்டது என்பதை ஆளுநர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இவ்விஷயத்தில் தலையிடக் கோரி போதுமான ஆதாரங்களுடன் தாம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அளித்திருப்பதாவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் ஆளுநர் மாளிகையில் நிதிப் பரிமாற்றம் எதுவுமில்லை என்று துணைநிலை ஆளுநர் கூறியுள்ள நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு

இதற்கான புகைப்பட ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் துணைநிலை ஆளுநர் புதுவையில் உள்ள மருத்துவ கல்லூரிகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சென்றதாகவும் இதன் மூலம் இவர்களிடம் இருந்து சமுதாய பொறுப்பு நிதி பெறப்பட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் இவ்வாறு பெறப்பட்ட நிதி எவ்வளவு யார் கொடுத்தார்கள் அது எவ்வாறு உபயோகப் படுத்தப்பட்டது என்ற கேள்விகளுக்கு விடையேதும் இல்லை என்றார் அவர் திறந்த ஒப்பந்தப்புள்ளிகள் மூலம் மட்டுமே பணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று மத்திய கண்காணிப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் ஒப்பந்தப்புள்ளி இல்லாமல் நீர்நிலைகளைத் தூர்வாரும் பணி எவ்வாறு தனியார் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது என்பதையும் துணைநிலை ஆளுநர் தெளிவாக்க வேண்டும் என்று திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டார்

கடந்த ஜுன் மாதம் துவங்கிய தென்மேற்கு பருவமழை நானையுடன் முடிவுக்கு வரும் என்றும் இதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை உடனே துவங்கும் என எதிர்பார்க்கப் படுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது

புதுவை தமிழகத்தில் இன்று விஜயதசமி பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது புதுவையில் தொழில் நிறுவனங்களிடம் இருந்து சமுதாய பொறுப்பு நிதி பெறும் விஷயத்தில் ஆளுநர் மாளிகை அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்துவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார்